தலைவர்களின் கூட்டத்திற்கு இருஅவைகளின் தலைவர்களும் அழைப்பு விடுத்துள்ளனர்

ஐந்து புதிய மாவட்டங்களுக்கு தற்காலிக ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்கவிருப்பதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா நாளை அளைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோர இந்த கூட்டத்தை அவர் அழைத்துள்ளார் இதேபோல் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை நாளை மறுநாள் நடத்த மாநிலங்களவைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளாா் அதேநாளில் அரசின் சாா்பிலும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பொதுப் பணித் துறை கட்டிடங்கள் மற்றும் நீர்வள ஆதாரத் துறை பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்தார் பருவ காலங்களில் பெய்து வரும் மழை நீரை முழுமையாக சேமிக்க வேண்டும் என்பதற்கான மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டு குடிமராமத்து திட்டம் மூன்றாண்டுகளாக நிறைவேற்றப்பட்டு வருவதை இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணைகள் கட்டும் மூன்றாண்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அத்திக் கடவு அவினாசித் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தண்ணீரின் தன்னிறைவு தலைநிமிரும் தமிழகம் என்ற தலைப்பில் குடிமராமத்து திட்ட சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட பொதுப்பணித் துறையின் முதன்மை செயலாளர் திரு மணிவாசன் பெற்றுக் கொண்டார் அமெரிக்காவில் உள்ள தொழிலதிபர்களும் அமெரிக்கா வாழ் இந்தியர்களும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற அமெரிக்கா இந்திய சிறு குறு நிறுவனங்கள் கவுன்சிலின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் சென்ற ஆண்டு உற்பத்தித் துறையில் தமிழ்நாடு அதிகளவில் அந்நிய முதலீடுகளை பெற்றுள்ளது என்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற வசதிகள் உள்ள மாநிலங்களில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் ஆய்வு அமைப்புகள் கூறியிருப்பதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டனார்

தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் சிறப்பாக பணியாற்றிய அரசுப் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உயர்கல்வித் துறையின் சிறப்பு திட்டங்களே சதவீத அதிகரிப்புக்கு காரணம் என்றார்

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இழப்பீட்டுத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் உயர்மின்கோபுரம் அமைக்கும் பணிகளுக்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஐந்து புதிய மாவட்டங்களுக்கு தற்காலிக ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக திரு கிரண் குர்ராவா தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ஜி கே அருண் சுந்தர் தயாளன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக திரு ஜான் லூயிஸ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக திரு எம் பி சிவன் அருள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக திருமதி எஸ் திவ்ய தர்ஷினி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்

உள்ளாட்சித் தேர்தலை நிறுத்த திமுக முயற்சி செய்வதாக தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றும் உள்ளாட்சித் தேர்தல் எப்போது நடந்தாலும் அதை சந்திக்க திமுக தயாராக உள்ளது என்றும் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே திரு ஸ்டாலின் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் சுட்டமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடரை கூட்டி தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரும் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநராக திரு ஏ மாரியப்பன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

தற்போது பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு பயிற்சி மற்றும் பணி தொடர்பான ஆய்வுக்கூட்டம் மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை செய்யும் குற்றச் செயல்களை தடுப்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நெல்லையில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் திரு ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது

திருவள்ளுர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகையில் குழந்தைகள் தினத்தையொட்டி பல்வேறு குழந்தை இல்லங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன